எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைக்கிறார் இந்நோய்த் தொற்றை கட்டுப்படுத்துவதில் இந்திய மருத்துவ முறையும் பெரிதும் உதவுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கள் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு எடுத்த நடவடிக்கையால் சென்னை மாநகரில் நோய்த் தொற்று கணிசமாக குறைந்துள்ளதாக உணவு அமைச்சர் காமராஜ் கூறியுள்ளார்

பல்கலைக் கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கான தேர்வுகளை நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது

எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைக்கிறார் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலிக் காட்சி வாயிலாக இந்த மருத்துவமனையை திறந்து வைக்கிறார்

நோயாளிகளின் மனஅழுத்தத்தை குறைக்கும் வகையில் தொலைக்காட்சி வசதியும் நூலக வசதியும் யோகா பயிற்சிக்கான வசதியும் இந்த மருத்துவமளை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளன நோயாளிகளுக்குத் தேவையான சி டி ஸ்கேன் எக்ஸ் ரே உள்ளிட்ட பரிசோதனை வசதிகளும் இந்த மருத்துவமனை வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைப் பிரிவில் நவீன சிகிச்சை வசதிகளையும் முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்கவுள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் புதிதாக அமையவுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

கோடம்பாக்கம் மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் நோய்த் தடுப்புப் பணிகளை நேற்று நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

காமராஜ் தெரிவித்தார் முன்னதாக அமைச்சர் விடுத்த அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வரும் நவம்பர் மாதம் வரை கூடுதல் அரிசி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை வழங்கப்பட்ட அளவின்படி இந்தக் கூடுதல் அரிசி வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்

காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்டங்களில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தரிதப்படுத்துவது

புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் மகனும் முதுபெரும் தமிழறிஞருமான மன்னர்மன்னன் உடல்நலக் குறைவால் நேற்று புதுச்சேரியில் காலமானார்

தமிழக அரசின் திருவிக கலைமாமணி புதுச்சேரி அரசின் தமிழ் மாமணி உள்ளிட்ட பல விருதுகளை அவர் பெற்றுள்ளார் மன்னர்மன்னன் மறைவுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் விடுதலைப் போராட்டத்திலும் மொழிப்போர் போராட்டத்திலும் ஈடுபட்ட தியாகியான மன்னர்மன்னன் தந்தை பெரியார் மறைந்த முதலமைச்சர்கள் காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா உள்ளிட்டோரிடம் நெருங்கிப் பழகி அன்பைப் பெற்றவர் என்று கூறியுள்ளார் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் தமிழறிஞர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்

இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள காவல்நிலைய ஆய்வாளர் புரீதர் உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட ஐந்து பேரிடம் இந்த வாரத்திற்குள் விசாரணை நடத்தப்படும் என்று செய்தியாளர்களிடம் பேசிய சிபிசிஐடி காவல்துறை தலைவர் திரு சங்கர் கூறினார்

பல்கலைக் கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கான தேர்வுகளை நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் மத்திய உயர்கல்வித் துறை செயலருக்கு அனுப்பியுள்ள க்டிதத்தில் இறுதித் தேர்வுகள் கட்டாயம் நடத்த வேண்டும் என்று கூறியுள்ளது பல்கலைக் கழக மாளியக் குழு மற்றும் கல்வியாண்டுக்கான தேர்வு அட்டவனை அடிப்படையில் இந்த தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அந்தக் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது நோய்த் தொற்றுப் பரவலை தடுக்க மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின்படி உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் தேர்வுகளை நடத்த வேண்டும் என்றும் அந்தக் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கல்லூரிகளில் இறுதியாண்டு மாணவர்களுக்கான தேர்வு வரும் செப்டம்பர் மாத இறுதியில் நடத்தப்படும் என்று பல்கலைக் கழக மானியக் குழு அறிவித்துள்ளது பல்கலைக் கழக தேர்வுகளை நடத்துவதற்கான திருத்தியமைக்கப்பட்ட நடைமுறைகளை மானியக் குழு அறிவித்துள்ளது இதன்படி இரண்டாவது செமஸ்டர் பயிலும் மாணவர்களுக்கு கல்லூரியில் உள்மதிப்பீடுகளின் அடிப்படையில் தகுதி மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய சுகாதார அமைச்சகத்தின் அறிவுரைகள் மற்றும் நெறிமுறைகளின்படி தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் பல்கலைக் கழக மானியக் குழு கூறியுள்ளது நாடுமுழுவதும் தற்போது தொடங்கியுள்ள காரிப் பருவத்திற்கான உரம் கையிருப்பில் போதமான அளவிற்கு இருப்பதாகவும் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் நேற்று தம்மைச் சந்தித்த மத்தியப் பிரதேச முதலமைச்சரிடம் இதனைத் தெரிவித்த மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா மாநில அரசுகளுடன் கலந்தாலோசித்து தேவையான அளவு உரம் இருப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் உர விநியோகத்தை மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் விவசாயிகளுக்குத் தேவையான அளவு உரங்கள் விநியோகம் செய்யப்படும் அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்துவதாகவும் திரு கவுடா குறிப்பிட்டார் சுயசார்பு பொருளாதார தொகுப்பு திட்டத்தின்கீழ் வழங்கப்படும் சிறப்பு சிறுகடன் தங்களது வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க உதவும் என்று விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த சாலையோர வியாபாரிகள் தெரிவித்தனர்

காற்று மூலம் பரவும் தொற்று நீண்ட நேரம் காற்றில் நீடிக்காது என்று அறிவியல் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் தலைமை இயக்குநர் திரு ஷேக்கர் மாண்டே கூறினார் அதற்காக முகக்கவகங்களை கைவிடக்கூடாது என்றும் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்தியா சீனா இடையே எல்லையில் ஏற்பட்ட மோதலுக்கு தீர்வு கானும் வகையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜீத் தோவல் சீன வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு வாங் யீ யுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார்

அருண் சுந்தர் தயாளன் கேட்டுக் கொண்டுள்ளார் ஆவணப் பதிவிற்கு முன்பதிவு செய்யும் டோக்கனை தவறாக பயன்படுத்துவதை தவிர்க்கும் புதிய நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளதாக பத்திர பதிவுத் துறை தெரிவித்துள்ளது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் கல்லூரியில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள வெளிமாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களை மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் நேற்று சந்தித்து அவர்களுக்கான உணவு மற்றும் தங்கும் வசதி குறித்து கேட்டறிந்தார் நீலகிரி மாவட்டத்தில் பொதுமக்கள் காவல்துறை இடையே நல்லுறவை ஏற்படுத்துவது குறித்த கூட்டம் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் திரு பெரியய்யா தலைமையில் நேற்று குன்னூரில் நடைபெற்றது பொதுமக்கள் அளிக்கும் புகார்கள்மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோவை சரக காவல்துறை துணைத்தலைவராக நேற்று பொறுப்பேற்ற திரு நரேந்திர நாயர் தெரிவித்துள்ளார்